இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டு பாதுகாப்புப்படையினரின் ஒற்றுமைக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் உரையாற்றிய அவர் தீவிரவாதத்துக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று வலியுறுத்தினார் உலகின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் இந்த ஒற்றுமை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் ஆயிரக்கணக்கானோரை நாம் இழந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருந்ததை அந்நாடே ஒப்புக்கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்தத் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை சில அரசியல் கட்சிகள் அரசியல் பிரச்சினையாக ஆக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாட்டு நலன் சார்ந்த பிரச்சினைகளில் அரசியலாக்கக்கூடாது என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக அமைதிக்காவும்

ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிகான புதிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி நிலைநாட்டப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பலம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மகாகவி பாரதியாரின் பாடல் வரியையும் எடுத்துரைத்தார் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்ற அந்த பாடலை பிரதமர் தமிழில் கூறினார்

எல்லை ப்பகுதியில் சாலை மேம்பாட்டுப்பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சிக்கான தடைக்கற்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

செவிலியர்கள் மருத்துவ சுர் பணியாளர்கள் மற்றும் இதர துறையை சுர்ந்தவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக்கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் பல்வேறு வளர்ச்சித்திட்டப்பணிகளையும் குஜராத் மாநிலத்தில் பிரதமர் இன்று தொடங்கிவைத்தார் குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடனும் காணொளி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார் அரசின் சேவைகளை பெறுபவர்களாக மட்டுமின்றி கொள்கைகளை வகுப்பதிலும் பொதுமக்கள் பங்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியையும் செய்துவைத்தார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் தில்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியை திரு அமித் ஷா செய்துவைத்தார் தமிழகத்தில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னை கிண்டியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதிய ஒருங்கிணைந்த பாரதத்தை உருவாக்கியர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று புகழாரம் சூட்டியுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அன்னாரது பிறந்தநாளில் அவரை வணங்கி மகிழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் மாவட்டங்களில் ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒற்றுமைக்கான உறுதி மொழியினை அலுவலர்களுக்கு செய்துவைத்தனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தையொட்டி

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சலி செய்யும்

மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சர்வதேச அளவில் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் நம் நாட்டில்தான் குறைவாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பாக மத்திய சுகாதாரத்துறையின் செயலர் திரு ராஜேஷ் புஷன் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதனை அனைவருக்கும் சீராக விநியோகம் செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

உரிய கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த வகுப்புகள் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பீகாரில் நான்கு பிரபல ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களில் வருமானவரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த சோதனையின்போது வரி ஏய்ப்வு தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிர்வாகங்களை மாநிலங்களில் நாட்டில் சிறந்த ஒன்றாக தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு வருவதையே இது உணர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சிறந்த நிர்வாகத்திற்காக தொடர்ந்து கடுமையாக பணியாற்றுவோம் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையெயொட்டிய உள்மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்ட்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள நீதித்துறை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மின்னனு ஆதார மையத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு போப்டே இன்று திறந்துவைத்தார் நாட்டிலேயே முதலாவது மின்னணு ஆதார மையம் இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மின்னனு முறையில் வழக்குகளை பதிவு செய்வதற்கும் விசாரணை நடத்துவதற்கும் இந்த மையம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார்

பிரான்சில் நடைபெற்றுவரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் கவிந்தர் பிஸ்ட் மற்றும் சஞ்ஜீத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர்

சிவதாபா அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்து வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன